பஹ்ரைனில் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் இணைந்து இரண்டாவது உயா்நிலை கூட்டு ஆணையக் கூட்டத்திற்கு தலைமைத் தாங்குகிறார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்கிறார் பிரதமரின் இந்த கற்றுப் பயணத்தின்போது வாரணாசி அஸம்கார் மற்றும் மிர்சாபூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

பல்வேறு முக்கிய நகரங்கள் வழியாக தில்லி உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையே இந்த விரைவு சாலை அமைக்கப்பட உள்ளது

மதிப்பிலான பல்வேறு முக்கிய திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் வாரணாசி நகர ளிவாயு வினியோகத் திட்டம் வாரணாசி பாலியா மின்சார ரயில் போக்குவரத்து ஆகியவற்றை பிரதமா் திறந்து வைக்கிறார் அதிநவீன நகரங்கள் இயக்கம் நமாமி கங்கை திட்டம் ஆகியவற்றின்கீழ் பல திட்டங்களையும் பன்ச்கோஷி பரிக்கிரமா மார்கு க்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் ச்வதேச மாநாட்டு மையத்திற்கும் அடிக்கல் நாட்டும் பிரதமா் உத்தரபிரதேச முதலமைச்சா் வெளியிடும் மேரி காசி என்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் நாளை அவர் மிர்சாப்பூர் சென்று பள்சாகர் கால்வாய் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மிர்சாப்பூர் மருத்துவக் கல்லூரிக்கும ்அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி சுஷ்மா சுவராஜ் பஹ்ரைனில் இரண்டு நாள் அரசமுறை பயணமாக இன்று மனாமா செல்கிறார் இரண்டாவது உயர்நிலைக் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இணைத் தலைவராக பங்கேற்பதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தமது பயணத்தின்போது திருமதி சுவராஜ் புதிய சான்ஸ்சரி கட்டிட வளாகத்தை திறந்து வைக்கிறா் பஹ்ரைன் நாட்டில் உள்ள இந்திய சமுதாயத்தினரிடையே அவர் உரையாற்றுவார் இருநாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிய இந்த பயணம் உதவும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் சாத்தியக்கூறுகள் இல்லை என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் தலைவர்களிடையே பேசிய அவர் பொது தேர்தல்கள் முன்கூட்டியே நடத்தப்படமாட்டாது என தெளிவுப்படுத்தினார் ஹைதராபாதில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று கட்சித் தலைவர்கள் தொண்டர்கள் ஊழியர்கள் தேர்தல் குழு உறுப்பினர்கள் ஆகியோருடன் பேச்சுக்கள் நடத்தினார் மத்திய பிரதேச வியாபம் ஊழல் வழக்கில் டாக்டர் ஐகதீஷ் சாகர் தேர்தல் வாரிய அதிகாரிகள் இருவர் மற்றும் இதர நபர்களுக்கு எதிராக அமலாக்க இயக்ககம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது கருப்பு பணத்தை மாற்றுவதை தடுக்கும் சட்டத்தின்கீழ் இந்த குற்றப் பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர்

மத்திய பிரதேச தொழிற்கல்வி தேர்வு வாரிய ஊழல் வழக்கு வியாபம் வழக்கு என அழைக்கப்படுகிறது மிகவும் பிரபலமான பூரி ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ரத யாத்திரை மிகவும் புகழ்பெற்ற இந்து பண்டிகையாகும் வழக்கமாக அஷ்ஷாத் சுக்ல துவித்யா தினத்தன்று கொண்டாடப்படும் இந்த விழாவில் அருள்மிகு ஜெகந்நாதர் தனது மூத்த சகோதரர் பாலபத்ரா சகோதரி சுபத்ரா தேவி ஆகியோருடன் பூரி நகரின் முக்கிய தெருக்கள் வழியாக ரதத்தில் வலம்வருவாா் அதன் பிறகு ரதங்கள் அருள்மிகு குண்டிச்சா கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோட்டைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது அம்மாநில கற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு திட்ட அமைச்சர் திரு ஜெய்குமார் ராவல் இதனைத் தெரிவித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்புத் திட்டம் மற்றும் மாநிலத்தின் வேலை உறுதி அளிப்பு திட்டம் ஆகியவற்றுடன் இணைந்து ராஜஸ்தான் தொல்லியல் துறை இந்த பணிகளை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் நாக்பூரில் நேற்று உயர் அதிகாரிகள் கூட்டத்தை நடத்திய பிறகு அவர் இதனைத் தெரிவித்தார் இந்த தூய்மை சிறப்பு இயக்கத்தின் மூலம் வேலைவாய்ப்பு உருவாவதுடன் சுற்றுவா ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் அவரது மகள் திருமதி மரியம் ஆகியோர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியபோது நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர்

விமானநிலையத்தில் பாகிஸ்தானின் ஊழல் ஒழிப்பு அமைப்பான தேசிய பொறுப்பேற்கும் அமைப்பு இவர்களை கைது செய்தது லண்டனில் நான்கு ஆடம்பர குடியிருப்புக்களை ஷெரீப் குடும்பத்தினா் வாங்கியது தொடா்பான வழக்கில் இவர்கள் இருவரும் குற்றம்சாட்டப்பட்டுள்ளனர்

ஜஎஸ் பயங்கரவாத குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த சம்பவத்திறகு சில மணிநேரம் முன்னதாக

அந்த நாட்டில் பொது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக திடீரென சுட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்து வருகிறது

இந்த திட்டத்தின்கீழ் விரைவுப்படுத்தப்பட்ட பாசன நலத் திட்டம் ஒவ்வொரு கொட்டு நீருக்கும் அதிக பயிர்கள் போன்ற திட்டங்கள் பண்ணை உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த திட்ட அமலாக்கத்தையடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக பிரமாதமான நீர்பாசன வெற்றிகள் ஏற்பட்டு வருகின்றன இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலாள இரண்டுக்கு இரண்டு பேச்சுவார்த்தை வரும் செப்டம்பா மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

பின்லாந்தின் ஹெல்சிங்கி நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரும் திங்கட்கிழமை நடத்தவுள்ள முக்கிய பேச்சுக்களுக்கு முன்னதாக நேற்று இந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது

விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்சன் தகுதிப் பெற்றுள்ளார்

இதனிடையே ஆடவர் ஒற்றையர் பிரிவின் மற்றொரு அரையிறுதி ஆட்டம் மழை காரணமாக தடைப்பட்டது